பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியுள்ளது அசாம் மாநிலத்தில் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் தொடர்ந்து நீடிக்கிறது

கர்நாடக அரசியல் நடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ளன உலக கோப்பை கிரிக்கெட் இறுதி போட்டியில் இன்று நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் மோதுகின்றன

ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார்

சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கடந்த வாரம் ராஜினாமா செய்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு நாகராஜை சமாதானம் செய்ய காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் தனது ராஜினாமாவை திரும்பப் பெறுவது பற்றி முடிவு செய்ய தமக்கு மேலும் அவகாசம் தேவை என்று திரு நாகராஜ் தெரிவித்துள்ளார் தங்கள் ராஜினாமாவை சட்டமன்ற சபாநாயகர் ஏற்க மறுக்கிறார் என்று கூறி திரு நாகராஜூம் மற்றும் நான்கு எம் எல் ஏக்களும் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள் இது தவிர விலகிய எம் எல் ஏக்கள் திரு ராமலிங்க ரெட்டி திரு முனிரத்னா திரு ரோஷன் பேக் டாக்டர் கதாகர் ஆகியோரையும் சமாதானப்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன நடைபெறவுள்ள சட்டமன்றக் கூட்டத்தில் கலந்துகொண்டு தமது நாளை ராஜினாமா பற்றி சபாநாயகருடன் பேசப்போவதாக திரு ராமலிங்க ரெட்டி கூறியிருக்கிறார்

மற்றும் இரண்டு கயேச்சை எம் எல் ஏக்கள் நாகேஷ் மற்றும் சங்கர் ஆகியோரும் காங்கிரஸ் ஜனதாதள் எஸ் கூட்டணிக்கு ஆதரவை விலக்கிக்கொண்டுள்ளதாக அறிவித்து தங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் ஒதுக்கக்கோரி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள்

நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மை இந்தியா இயக்கப்பணிகளை மக்களவைத்தலைவர் திரு ஒம் பிர்வா நாடாளுமன்ற உறுப்பினர்களளுடன் இணைந்து மேற்கொண்டார் அவருடன் நாடாளுமன்ற அலுவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மைப்பணி நடப்பது இது இரண்டாவது நாளாகும்

எமது செய்தியாளர் ஜெய்சிங் இந்த விண்வெளி கலத்தின் பயணம் குறித்து விளக்குகிறார்

கர்த்தார்ப்பூர் வழித்தடத் திட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பேச்சுக்கள் இன்று அட்டாரி வாகா எல்லைப்பகுதியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இருநாட்டு எல்லையில் உள்ள பூஜ்ய பகுதியை இணைப்பது முக்கியமான பிரத்யேக நாட்களில் யாத்ரீகர்களை அனுமதிப்பது ஆகியவை இந்த பேச்சு வார்த்தையில் முக்கிய இடம் பெறுகின்றன கர்த்தார்பூர் மார்க்கத்தில பாதுகாப்பு ப்ற்றிய கவலையை இந்தியா எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் காலிஸ்தான் பிரிவினைவாதியை பாகிஸ்தான் சேர்த்ததற்கு இந்தியா ஏற்கனவே கவலை தெரிவித்தது கர்த்தார்பூரில் குருநானக்கின் நினைவிடமான தர்பார் சாஹிப் குருதுவாராவுக்கு சீக்கிய யாதீகர்கள் எளிதாக செல்லும்வகையில் இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன பாதுகாப்பு சாதனங்கள் இங்கு பொருத்தப்படும் இதற்கான நான்குவழி பாதையை அமைப்பதில் இந்தியா தீவிரமாகவுள்ளது பூஜ்யம் புள்ளியில் இதற்காக பாலம் அமைத்து இதேபோன்ற பாலத்தை அமைக்குமாறு பாகிஸ்தானையும் இந்தியா கேட்டுள்ளது இந்திய எல்லையில் உள்ள தேராபாபா நானக் வளாகத்தில் கட்டுமானப் பணிகள் நடந்து வருகின்றன

அசாம் மாநிலத்தில் மனழயினால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் குறையவில்லை மேலும் புதிய பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது சாலைகளும் மரப்பாலங்களும் சேதமடைந்துள்ளன

காசிரங்கா பூங்கா மற்றும் விலங்குகள் சரணாலயத்திலிருந்து விலங்குகள் வெளியேறாமல் தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

ரானுவமும் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படைகளும் உள்ளுர் மக்களும் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் குழந்தைகள் உணவு உள்ளிட்ட நிவாரணப்பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன வெள்ளப்பகுதிகளை அமைச்சர்கள் பலரும் பார்வையிட்டு வருகிறார்கள் பீகார் மாநிலம் மேற்கு சம்பரான் கிழக்கு சம்பரான் கத்தியார் முசாஃபர்பூர் சஹர்ஸா சுபால் பஹல்பூர் பூர்ணியா மாவட்டம் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது நேற்றிரவு கோசி நதியின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டு நான்கு வட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது வால்மீகி நகர் கந்தாக் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் அருகிலுள்ள கிராமங்களையும் சாலைகளையும் மூழ்கடித்து விட்டது சித்தாமர்ஹியில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அந்த மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளும்

மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் சுட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்துக்கட்சி தலைவர்களுடன் நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார் நாட்டின் பல மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளப்பாதிப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் உயர்நிலை ஆவோசனை நடத்தினார் வெள்ள நிலவரத்தை சுமாளிக்க மாநில அரசுகளும் மத்திய ஃஅமைச்சகங்களும் தொடர்புடைய துறைகளும் எந்த அளவுக்கு தயாராக உள்ளன என்பது குறித்து அவர் ஆய்வு செய்தார் வெள்ளநிலையை கூர்ந்து கண்காணித்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு மூத்த அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டார் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்று ரானுவ தலைமைத்தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார் நாட்டின் எல்லைப்பகுதியை பாதுகாக்கும் வகையிலும் எத்தகைய குழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையிலும் ராணுவம் தயார்நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் போர் போன்ற அனைத்து ரானுவ நடவடிக்கைகளிலும் புதிய தொழில்நுட்பங்கள் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அதற்கேற்ற வகையில் ரானுவத்திலும் பல்வேறு மாற்றங்கள் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு பிபின் ராவத் தெரிவித்தார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திருப்பதி ஏழுமலையாள் கோவிலில் வெங்கடேச பெருமாளை தரிசித்தார் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

லண்டன் லா்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது